ராம்நாத் கோவிந்த் இந்தியா வில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்துகொண்ட பிலிப்பைன்ஸ் குழந்தைகளின் பெற்றோர்களை இன்று பிலிப்பைன்சில் சந்தித்துப் பேசினார் ஹரியானா மற்றும் மஹாராஷ்டிரா சட்டமன்றத் தேர்தல் மற்றும் மாநிலங்களில் நடைபெற உள்ள பல்வேறு இடைத் தேர்தல்களுக்கான பிரச்சாரம் முடிவிற்கு வந்துள்ளது

காமராஜ் நகர் அசம்பாவிதங்கள் இன்றி நேர்மையாக நடத்த எல்லா ஏற்பாடுகளும் செய்யப் பட்டுள்ளதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சுர்பிர் சிங் தெரிவித்துள்ளார்

ராம்நாத் கோவிந்த் இந்தியா வில் வெற்றிகரமாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்துகொண்ட பிலிப்பைன்ஸ் குழந்தைகளின் பெற்றொர்களுடன் இன்று கலந்துரையாடல் நடத்தினார்

இத்தகைய அறுவை சிகிச்சைகளை பிலிப்பைன்ஸ் நாட்டிலேயே குறைந்த செலவில் வெற்றிகரமாக மேற்கொள்வது குறித்து இந்திய மருத்துவ நிறுவனங்கள் பிலிப்பைன்ஸ் மருத்துவ நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் ஹரியானா மற்றும் மஹாரஷ்டிரா சட்டமன்றத் தேர்தலில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவிற்கு வந்துள்ளது கடைசி நாளான இன்று அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் சிர்சா மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் ஹரியானா மாநிலத்தில் உள்ள எம் எல் கட்டார் அரசு அரசுப் பணிகளுக்கான நியமனங்களில் ஊழலுக்கு முடிவு கட்டியிருப்பதாகக் கூறினார்

தற்போது பாகிஸ்தா னுக்கு பாயும் நதி நீரைத் தடுத்து ஹரியானா மற்றும் இதர மாநிலங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

மஹாராஷ்டிர மாநிலத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று நவப்பூர் கர்ஜாத் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர் கட்சிகளின் தலைவர்களும் இரு மாநிலங்களிலும் இறுதிகட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்

தமிழகத்தின் விக்கிரவாண்டி நாங்குனேரி சட்டமன்றத் தொகுதிகளும் புதுச்சேரியின் காமராஜ் நகர் சட்டமன்றத் தொகுதியும் இதில் அடங்கும் புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்றத் தொகுதியில் அரசியல் கட்சிகள் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டன காங்கிரஸ் சார்பில் காமராஜ் நகர் தொகுதி முழுவதும் இன்று நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் பேரணியில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் திரு

நாராயணசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் குறித்து திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் உண்மைகளையே பேசியதாகவும் திரு ஸ்டாவினை குறை சொல்லும் உரிமை துணைநிலை ஆளுனருக்கு இல்லை என்றும் கூறினார்

நாராயணசாமி வினவினார் சென்னை உயர் நீதிமன்றத் தீர்ப்பிற்கு எதிராக துணைநிலை ஆளுனர் செயல் படுவதால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் திரு

புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசு ஸ்மார்ட் நகரத் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி இருப்பதாகவும் செயல்படாத அரசு ஒன்றின் தலைவராக இருந்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி காங்கிரஸ் அரசைக் குறை சொல்ல முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையே என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று இறுதிக் கட்டப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுப் பேசுகையில் புதுச்சேரி மக்கள் மாற்றத்தையே விரும்புவதால் காமராஜ் நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரின் வெற்றி உறுதி என்றார் அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் ஆட்சி மாற்றம் வரும் என்றும் மாறாக காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றிபெற்றால் புதுச்சேரி லாட்டரி வர்த்கத்தில் மூழ்கிப் போகும் என்றும் கூறினார் புதுவையில் எதிர் கட்சிகள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசுக் கேபிள் டி வி தொடக்கப்பட்டு அனைத்து வீடுகளுக்கும் இலவச செட் டாப் பாக்ஸ் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தலை அசம்பாவிதங்கள் இன்றி நேர்மையாக நடத்த எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு

வாக்குச்சாவடி நிகழ்வுகளை நேரடியாகக் கண்காணிக்கும் வசதிகளும் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கான பிரெய்லி வாக்குச் சீட்டு போன்ற ஏற்பாடுகளும் இதில் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

தொகுதி மக்களுக்கு காங்கிரஸ் வேட்பாளரால் இலவச கேபிள் இணைப்பு வழங்கப் பட்டுள்ளதாக காவல் நிலையத்தில் பறக்கும் படையினர் அளித்துள்ள புகார் மீது விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் மேலும் கூறினார்

சலீம் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் ஏனா மில் துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி யின் அறிவுறுத்தலின் பேரில் ராஜீவ் ரிவர் பீச் பகுதியில் இன்று நடைபெற்ற ஸ்வச் பாரத் இயக்கத்தில் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா நகராட்சி ஆணையர் திருமதி கௌரி சரோஜா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கொட்டும் மழைக்கு இடையிலும் பல்வேறு அரசுப் பள்ளிகளைச் சேர்ந்த நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்களும் இதில் கலந்துகொண்டு சாலையோரம் மரக் கன்றுகளை நடும் பணியிலும் ஈடுபட்டனர் ஏனா மில் இன்று அதிகாலை இடி மின்னலுடன் பெய்த கன மழையால் பல இடங்களில் மழை நீர் சூழ்ந்திருப்பதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் என்எஸ்ஜி தேசிய பாதுகாப்புக் காவல் படையின் தலைமை இயக்குநராக திரு அனுப் குமார் சிங் நியமிக்கப் பட்டுள்ளார்

அனுப் குமார் சிங் கின் இப்புதிய நியமனத்திற்கு மத்திய அமைச்சரவையின் நியமனக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது

மரபணு மூலம் தனிப்பட்ட நபர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் டிஎன்ஏ தொழில்நுட்பம் பற்றிய ஒழுங்குமுறை மசோதா மாநிலங்களவைத் தலைவரால் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் ஆய்விற்கு அனுப்பப் பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த ஜுலை மாதம் மக்களவயில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவில் தேசிய மற்றும் பிராந்திய நிலையில் மரபணு வங்கிகளை அமைக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளது

இன்றைய ஆட்டத்தில் ரோஹித் ஷர்மா சதம் எடுத்தார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்தியா வில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்துகொண்ட பிலிப்பைன்ஸ் குழந்தைகளின் பெற்றோர்களை இன்று பிலிப்பைன்சில் சந்தித்துப் பேசினார் ஹரியானா மற்றும் மஹாராஷ்டிரா சட்டமன்றத் தேர்தல் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற உள்ள இடைத் தேர்தல்களுக்கான பிரச்சாரம் முடிவிற்கு வந்துள்ளது புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி இடைத்தேர்தலை அசம்பாவிதங்கள் இன்றி நேர்மையாக நடத்த எல்லா ஏற்பாடுகளும் செய்யப் பட்டுள்ளதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சுர்பிர் சிங் தெரிவித்துள்ளார்